முன்னெடுத்துச் செல்ல அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பிரதமர் திரு

சட்டப்பேரவை தோ்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

பிரதமர் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை பல்வேறு சீர்திருத்தங்களுடன் உலகத்தரத்திற்கு முன்னெடுத்துச் செல்ல அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பிரதமர் திரு

உலகளாவிய நீல பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்தியா உருவாகும் என்று கூறிய அவர் இதற்காக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் தற்சார்பு பாரத தொலைநோக்கு திட்டத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார்

நம்நாட்டின் துறைமுகங்களில் தனியார் நிறுவனங்களும் உலகளாவிய நாடுகளும் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்த பிரதமர் உள்நாட்டு கப்பல் கட்டுமான பணிகளில் அரசு தனிகவனம் செலுத்தி வருவதாகவும் இதன்மூலம் சர்வதேச அளவில் சிறந்துவிளங்கும் நடைமுறைகளை கையாளவும் அரசு நெறிமுறைகளை வகுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார்

வங்கிக்கடன் பெற்றவர்களின் கடன் அறிக்கை திருப்திகரமாக இருக்கும் பட்சத்திலும் அவர்கள் பெற்ற கடன்தொகை அடிப்படையிலும் இந்த வட்டி சலுகை வழங்கப்படுகிறது

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் அதேபோல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு கண்காணிக்கும் ் என்றார்

பணம் பறிமுதல் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்றுமாலை வருமான வரித்துறையினருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் திரு

சத்ய பிரத சாகு நாளை காலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

தேர்தல் இருவரி சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் கூட்டங்களில் பேசும் அரசியல் கட்சியினர் தனிநபரை விமர்சிக்க கூடாது என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு

அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மெட்டலாவில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச்செல்லப்பட்ட ஆறரை லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு கரூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது

ஜ க இடையே சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தமிழக பா ஜ க தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் பேச்சுவார்த்தைகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றார் மற்றொரு பிஜேபி தமிழக தேர்தல் பொறுப்பாளரான திரு

கிரிக்கெட் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் அஹமதாபாதில் தொடங்குகிறது